புதுதில்லியில் தொடங்கிவைக்கிறார்

இரண்டுகதவீதத்தை ட்டியுள்ளதற்குமத்திய அரசுமேற்கொண்ட சீர்திருத்தநடவடிக்கைகளேகாரணம் என்றுதொழில்நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன ஜம்மு கஷ்மீரில் உள்ளாட்சிதேர்தலுக்கானஅட்டவணைவெளியிடப்பட்டுள்ளது

வேளாண் மற்றம் கல்வித்துறையின் வளர்ச்சிக்குதமிழகஅரசுஉயர் முன்னுரிமைஅளித்துள்ளதாகமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார்

கிராமப்புறபகுதிகளில்வங்கிசேவைஎளிதாகக்கிடைக்கஇந்தநடவடிக்கைஉதவிடும்எ ன்றுதொலைத்தொடர்புத்துறைஅமைச்சர்திருமனோஜ்சின்ஹாகூறியுள்ளார் நாடுமுழுவதும்உள்ளமூன்றுலட்சத்திற்கும்மேற்பட்டதபால்ஊழியர்கள்மற்றும்கிராம ப்புறதபால்ஊழியர்களின்பங்களிப்போடுஇந்தவங்கிசேவைத்திட்டம்அறிமுகப்படுத் தப்படுவதாகவும்அமைச்சர்குறிப்பிட்டார் சுட்டக் கல்வியின் மாற்றம் தொடர்பானகருத்தரங்கினைகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் இன்று புதுதில்லியில் தொடங்கிவைக்கிறார் உச்சநீதிமன்றவழக்கறிஞர்கள் ஏற்பாடுசெய்துள்ள இந்தகருத்தரங்கிற்குஉச்சநீதிமன்றதலைமைநீதிபதிதிருதீபக் மிஸ்ரா தலைமைவகிக்கிறார்

இதேபோல்பல்வேறுதொழில்நிறுவன்ங்களின்கூட்டமைப்புகளும்சம்மேளனங்களு ம்பொருளாதாரவளர்ச்சிஅதிகரித்ததுகுறித்துமகிழ்ச்சிதெரிவித்துள்ளன

ஜெயின் மதகுருதருண்சாஹர் இன்றுதில்லியில் காலமானார்

அவரதுஉரையின் காரணமாக இந்தசமுதாயத்தைச் சேர்ந்தரராளமானோர் அவரைபின்பற்றிவந்ததாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

தருண் சாஹரின் இறுதிச்சடங்குகள் உத்திரபிரசேத்தின் மொராதுநகரில் இன்றபிற்பகல் நடைபெறவுள்ளது

இந்தசுட்டத்தில் மேற்கொள்ளவேண்டியதிருத்தங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதாகசட்டஅமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஜம்முகாஷ்மீர்மாநிலஉள்ளாட்சித்தேர்தலுக்கானதேதிஅறிவிக்கப்பட்டுள்ளது

பாதுகாப்புகாரணங்களைக்கருத்தில்கொண்டுஇந்ததேர்தல்தேதிகள்இறுதிசெய்யப்ப ட்டிருப்பதாகஅம்மாநிலதலைமைத்தேர்தல்அதிகாரிகூறியுள்ளார் முன்னதாகஇந்ததேர்தல்தொடர்பாகஅம்மாநிலஆளுநர்விரிவாகஆலோசனைநட்த்தி னார் வாக்காளர்களிடையேவிழிப்புணர்வைஏற்படுத்துவதற்காகபல்வேறுநடவடிக்கைக ள்மேற்கொள்ளப்படும்என்றுஆளுநர்மாளிகைசெய்திக்குறிப்புதெர்விக்கிறது

சா்வதேச ஆயூர்வேதமாநாடுநெதா்லாந்தில் இன்றுதொடங்குகிறது மத்திய இணைஅமைச்சா் திரு ஸ்ரீபத் நாயக் இதனைதொடங்கிவைக்கிறாா் அங்குநடைபெறவுள்ள ஆயூர்வேதஉச்சிமாநாட்டிலும் அவர் பங்கேற்கிறார் ஆயூர்வேதாசிகிச்சையைபிரபலப்படுத்தும் நோக்கில் இந்தமாநாட்டிற்குஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளது வேளாண் மற்றம் கல்வத்துறையின் வளர்ச்சிக்குதமிழகஅரசுஉயர் முன்னுரிமைஅளித்துள்ளதாகமுதலரமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார் சேலம் மாவட்டம் அனுப்பூர் ஊராட்சியில் உடற்பயிற்சிகூடம் மற்றம் பூங்காவை இன்றுதிறந்துவைத்துஅவர் பேசினார் நகரத்தில் கிடைக்கும் அனைத்துவசதிகளும் கிராமப்புறங்களுக்கும் கிடைக்கவேண்டும் என்றநோக்கில் தமிழகஅரசுதிட்டங்களைசெயல்படுத்திவருவதாகஅவா் தெரிவித்தாா் உணவு உற்பத்தியில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாகவம் அவர் கூறினார்

பின்னர் ஏற்காட்டில் நடைபெற்றநிகழ்ச்சியில் பங்கேற்றுபேசியதிருளடப்பாடிபழனிசாமிதிமுகசந்தா்ப்பவாதஅரசியலில் ஈடுபட்டுவருவதாககுற்றம்சாட்டினார்

அஇஅதிமுக வில் விசுவாசமிக்கதொண்டர்களுக்குஉரியபதவிகள் வழங்கப்படும் என்றும் திருஎடப்பாடிபழனிசாமிகூறினார் பிரதமரின் வங்கிக் கணக்குத் திட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டுவருகிறது

இரண்டுலட்சத்திற்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகுள் தொடங்கப்பட்டுள்ளதாகமாவட்டஆட்சியர் திருவீரராகவராவ் தெரிவித்துள்ளார்

பகவத் கீதைபோதித்தகடமையின் சிறப்பையும் பயன்கருதாபணியின் உயர்வையும் மக்கள் மனதில் நிறுத்திகடமைடணர்வுடனும் அனைவரும் மகிழ்வுடறைம் வாழவேண்டுமென்றுமுதலமைச்சா் அந்தவாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளாா் தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்றுவெளியிடப்பட்டது மாவட்டஆட்சியர்கள் மற்றும் மாநகராட்சிஆணையர்கள் இதனைவெளியிட்டனர் தமிழகத்தில் இன்றுஅதிகாலைநேரிட்டசாலைவிபத்தில் ஏழு பேர் உயிரிழந்தனா்

சேலம் இரண்டுபேருந்துகள் மோதிக் கொண்டதில் அருகே இந்தவிபத்துநேரிட்டதாககாவல்துறையினர் தெரிவித்தனர் சேலத்திலிருந்துகிருஷ்ணகிரியைநோக்கிசென்றுகொண்டிருந்தபேருந்ததேசியநெடுஞ்சாலை யில் நிறுத்திவைக்கப்பட்டிருந்தவேனில் மோதியதன் காரணமாக நிலைதடுமாறிஎதிரேவந்துகொண்டிருந்தபேருந்துமீதும் மோதியது காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காகமருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வனப்பகுதிகளுக்கானசுழல் சுற்றுலாகொள்கையைமத்தியஅரசுவகுத்துள்ளதாகசுற்றுச்சூழல் துறைஅமைச்சா் திருஹா்ஷவா்த்தன் கூறியுள்ளாா்

ஆசியவிளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்றுஒரு தங்கப்பதக்கம் வென்றது

ஆடவர்ஹாக்கிவெண்கலப்பதக்கத்திற்கானஆட்டத்தில்இந்தியாஇன்றுபாகிஸ்தா னைஎதிர்கொள்கிறது

ஸ்குவாஷ்போட்டியின்மகளிர்பிரிவுஇறுதிஆட்டத்தில்இந்தியாஇன்றுஹாங்காங்கை எதிர்கொள்கிறது

உலகஇளையோர்குத்துச்சண்டைசாம்பியன்போட்டியில்இந்தியாநேற்றுஒருதங்கம்இ ரண்டுவெள்ளிபதக்கங்களைவென்றது